துணைமுதலமைச்சா் திரு ஒ பள்ளீா் செல்வம் தலைமையில் சென்னையில் இன்றுநடைபெறும் விழாவில் முதலமைச்சர் இத்திட்டத்தைதொடங்கிவைக்க இருப்பதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

புதியமாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகங்களுக்கான இடம் தேர்வு மற்றும் கட்டடங்கள் கட்டுவதுதொடர்பானபணிகள் மும்முரமாகநடைபெற்றுவருகிறதுஎனவருவாய்த்துறைஅமைச்சா் திருஆர் பிஉதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரைமாவட்டஆட்சியர் அலுவலகபெருந்திட்டவளாகத்தில் கட்டப்பட்டுவரும் கூடுதல் கட்டடத்தின் கட்டுமானபணிகளைஆய்வு செய்தியாளர்களிடம் பேசியஅவர் செய்தபின் ஜி ஆர் நூற்றாண்டுவிழாவையொட்டிமதுரை நாமக்கல் ஈரோடுமாவட்டங்களில் இந்தகூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டுவருகிறதுஎன்றார் புதிதாகஏற்படுத்தப்பட்டமாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதுதொடர்பானபணிகளைவருவாய் நிர்வாகஆணையர் மாவட்டவாரியாகமேற்பார்வையிட்டுவருவதாகவும் திருஉதயகுமார் தெரிவித்தார் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறைசெயல்பாடுகள் குறித்தஆய்வுக்கூட்டம் சென்னையில் நேற்றுஅத்துறைக்கானஅமைச்சா் திருமதிநிலோபா் கபில் தலைமையில் நடைபெற்றது இதில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறைகூடுதல் தலைமைச் செயலாளர் திருமுகமதுநசிமுதீன் உள்ளிட்டஉயர் அதிகாரிகள் கலந்துகொண்டனர் இதேபோன்றுதமிழ்நாடு பூமிதானவாரியத்தின் கூட்டம் அந்தவாரியத்தின் தலைவரும் கதர் கிராமதொழில் துறைஅமைச்சருமானதிருபாஸ்கரன் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது

இதுகுறித்துஅவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் பேஸ்புக் டுவிட்டர் யூ டியூப் இன்ஸ்டான்ராம் உள்ளிட்டஅனைத்துவகையான சமூக ஊடகங்களில் இருந்தும் விலகிக்கொள்ள இருப்பதாககுறிப்பிட்டுள்ளாா் இந்தபதிவைபார்த்தவுடனேயே விலகிக் கொள்ளவேண்டாமெனவேண்டுகோள் பிரதமரின் விடுத்தபொதுமக்கள் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளனர்

மூன்றாண்டுகளில் சுமார் ஒருவட்சம் கோடி கடந்த ருபாய் அளவிற்குராணுவதளவாடங்களைகொள்முதல் செய்வதற்குஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகபாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யஸ்சோநாயக் தெரிவித்துள்ளார்

தேசியகுடிமக்கள் பதிவேடுதயாரிக்கப்படுவதுமுற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டுவிவகாரம் என்றும் இந்தநடவடிக்கையால் பங்களாதேஷக்குஎந்தவிதபாதிப்பும் ஏற்படாதுஎன்றும் வெளியுறவுத்துறைசெயலாளர் திருஹா்ஷ்வா்தன் ஷ்ரிங்லாகூறியுள்ளார் டாக்காசென்றுள்ளதிரு ஷ்ரிங்லாஅந்நாட்டுபிரதமர் திருமதிஷேக் ஹசீனாவைநேற்றுமரியாதைநிமித்தமாகசந்தித்துபேசினார் அப்போததேசியகுடிமக்கள் பதிவேடுமற்றும் குடியுரிமைதிருத்தச் சட்டங்களால் பங்களாதேஷுக்குஎந்தபாதிப்பும் ஏற்படாதுஎன்றுமீண்டும் உறுதிஅளித்தார்

மத்தியசுகாதாரத்துறைஅமைச்சா் திருஹா்ஷ்வா்தன் இந்தமசோதாவைதாக்கல் செய்தாா் கருகலைப்புகளைபாதுகாப்பாகமேற்கொள்வதைஉறுதிசெய்யவும் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்குஉதவும் நோக்கிலும் இந்தமசோதாகொண்டுவரப்பட்டுள்ளது மூலம் மரணதண்டனையைநிறைவேற்றவகைசெய்யும் குற்றவியல் நடைமுறைச் தூக்குதண்டனை சட்டப்பிரிவைநீக்கக்கோரிதாக்கல் செய்தமனுவைவிசாரணைக்குஏற்கஉச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது தூக்கிவிடுவது ஆங்கிலேயர் காலத்துநடைமுறைஎன்பதால் இதனைரத்துசெய்யக்கோரிதொடரப்பட்டவழக்கைவிசாரித்தஉச்சநீதிமன்றதலைமைநீதிபதி எஸ் ஏ போப்டேதலைமையிலாளஅமா்வு தாங்கள் இந்தமனுவைவிசாரிக்கதேவையில்லையெனதெரிவித்துள்ளது முதல் பிரசவக்திலேயே இரட்டைகுழந்தைகள் பெற்றமத்தியஅரசுபெண் ஊழியர் இரண்டாவதுமகப்பேறுவிடுமுறைக்கானஊதியத்தைகேட்கமுடியாதுஎன்றுசென்னைஉயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

மனுதாரருக்குமுதல் பிரசவத்திலேயே இரண்டுகுழந்தைகள் பிறந்துவிட்டதால் அடுத்தபிரசவத்திற்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறைகேட்கஉரிமையில்லைஎன்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்

பெரம்பலூரில் தொண்டுநிறுவனம் சாா்பில் அமைக்கப்பட்டுள்ளநடமாடும் மருத்துவகுழுவைதொடங்கிவைத்துபேசியஅவர் ஏழைஎளியமக்கள் கிராமப்புற மருத்துவசேவைகளுக்காகநகர்ப்புறங்களைதேடிவருவதைதவிர்த்து கிராமப்புற மக்களைதேடிசென்றுமருத்தவசேவைகளைவழங்குவதற்காகவே இந்தநடமாடும் மருத்துவகுழுக்கள் அமைக்கப்பட்டுருப்பதாககூறினார் இலங்கைநாடாளுமன்றம் அதன் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஆறு மாதங்கள் முன்பாகநேற்றிரவு கலைக்கப்பட்டுள்ளது

இதனிடையே முன்னாள் அமைச்சா் திருசஜித் பிரேமதாசாதலைமையில் இலங்கையில் புதியஅரசியல் கூட்டணிஒன்றுதொடங்கப்பட்டுள்ளது இந்தகூட்டணிஐக்கியமக்கள் அமைப்பு என்றபெயரில் செயல்படும் எனஅறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டுபடைகளுக்குஎதிரானதாக்குதல் தீவிரமாகதொடரும் எனதாலிபன் அமைப்பு அறிவித்துள்ளது அமெரிக்காவுடனானஅமைதிட்பந்தத்தின்படிவெளிநாட்டுபடைகளுக்குஎதிராகமட்டுமேதாக்குதல் நடத்தப்படாதுஎன்றும் அந்தஅமைப்பு தெரிவித்துள்ளது சட்டஸ்கர் மாநிலத்தில் தலைக்குஎட்டுலட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டநக்சல் இயக்கத்தின் முக்கியகமாண்டரானபிரசாந்த் மோடியம் என்கிறசோனுபிஜப்பூர் மாவட்டகாவல்துறையிடம் சரணடைந்தள்ளார் மத்தியஅரசின் தூய்மை இந்தியாதிட்டத்தில் தனியார் அமைப்புகளை இணைக்கும் வகையில் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் தனியார் தொழில் நிறுவனங்களால் சீரமைக்கப்பட்டஒசூர் ஏரிபொதுமக்கள் பயன்பாட்டிற்குஅர்ப்பணிக்கப்பட்டது மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சிதேர்தலுக்கானவாக்குச்சாவடிவரைவு பட்டியல் விருதநகர் குறித்தகருத்துகேட்பு மற்றும் ஆலோசனைகூட்டம் மாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றுநடைபெற்றது